தமிழக ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் தூர்வாருவது தொடர்பான டெண்டர் நாளை விடப்பட உள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

சுகாதாரத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட இக்குழுவினர் நோய்த் தொற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் ஆய்வு மேந்கொண்டு மாநில சுகாதாரத் துறைக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்க உள்ளனர் இக்குழுவில் சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை சிறப்பு உயர்அதிகாரிகள் பொது சுகாதார நிபுணர்கள் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர்

முன்னதாக துறைமுக சுகாதார பணியாளர்கள் மூலம் இவர்களுக்கு உடல் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது மேலும் பயணிகளின் கைப்பேசியில் ஆரோக்கிய சேது செயலி பதிவிறக்கம் செய்யப்பட்டு தொலைத்தொடர்பு வசதிகள் அளிக்கப்பட்டுள்ளன இதுதொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை ட்விட்டரில் விடுத்துள்ள செய்தியில் இந்திய கடற்படை பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் கேரள அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் இதனிடையே இரண்டாவது கப்பலான ஐ

தேனீர் கடைகளில் பார்சல் விற்பனைக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது

இருப்பினும் நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு இந்த தளர்வுகள் பொருந்தாது என்றும் கூறப்பட்டுள்ளது

ரெங்கராஜன் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது

சரோஜா இன்று வழங்கினார்

சிவராசு தெரிவித்துள்ளார்

மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பீகார் ஒடிசா ஜார்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சோந்தவர்கள் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அமைக்கப்பட்டுள்ள இந்த சந்தையில் காவல்துறை கட்டுப்பாட்டு அறை கண்காணிப்பு கோபுரங்கள் மருத்துவமுகாம் மற்றும் அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன

பிரவீன் பி

மயிலாடுதுறையில் தங்க வைக்கப்பட்டுள்ள இவர்கள் முறையான மருத்துவ பரிசோதனைக்குப் பின்னா் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் எனக் கூறினார் மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக்குழு மூலம் கடன் வழங்குதல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் உள்ளிட்டவைகள் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்

பொன்னையா இன்று வழங்கினார்

இந்நாளையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தாயின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றும் நேசிப்பு ஒழுக்கம் கடமை ஆகியவற்றை அன்னையே கற்பிக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்த்தன் வெளியிட்டுள்ள அன்னையா தின வாழ்த்து செய்தியில் ஒருவா் எந்த நிலைக்கு உயா்ந்தாலும் அதற்கான பெருமை அன்னையையே சாரும் என குறிப்பிட்டுள்ளார்